தமிழகத்தில் இருமொழி கொள்கை தொடர்ந்து பின்பற்றப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் மாநிலங்களவையில் கூறியிருக்கிறார்

முதலமைச்சர் தமிழக கல்வித்துறையில் இருமொழி கொள்கை தொடா்ந்து உறுதியாக பின்பற்றப்படும் என்று முதலமைச்சர் திரு

க

உயர்கல்வித்துறை சார்பில் ஒரு குழுவும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஒரு குழுவும் அமைக்கப்பட்டு இக்குழுக்கள் தரும் அறிக்கையின் அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் கூறினார்

அப்போது குறுக்கிட்ட திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டி புதிய கல்விக்கொள்கைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் இதற்கு பதில் அளித்த அமைச்சர் திரு

இதனைத்தொடர்ந்து தேசிய கல்விக்கொள்கைக்கு எதிராக சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற அரசு முன்வரவில்லை என்று கூறி திமுக உறுப்பினர்கள் திரு ஸ்டாலின் தலைமையில் வெளிநடப்பு செய்தனர் பின்னர் பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற குழுத்தலைவர் திரு

ராமசாமி சட்டமன்ற சிறப்பு தீர்மானம் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் இதற்கு பதில் அளித்த முதலமைச்சர் இதுதொடர்பான ஆய்வுக்குழுவின் அறிக்கைக்கு பின்னா் தமிழக அரசு தனது நிலைப்பாட்டை மத்திய அரசிற்கு தெரிவிக்கும் என்றார்

இப்பல்கலைக்கழகம் நடப்பாண்டிலேயே செயல்படத்தொடங்கும் என்றார் இப்பல்கலைக்கழகம் வேலூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் என்றும் புதிய பல்கலைக்கழகத்தின் பெயர் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் விளக்கம் அளித்தார்

திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார்

எஞ்சிய பணிகள் கோவிட் சூழலில் தடைபட்ட போதிலும் அவை தொடர்ந்து நடைபெற்று வருவாக கூறினார் செங்கம் தொகுதி நீப்பத்துறை முதல் அரூர் தொகுதி கருங்கல் பாடி வரை தார்சாலை அமைக்க உரிய கருத்துரு வரப்பெற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்

தனியார் சட்ட கல்லூரிகளை விட அரசு கல்லூரிகளில் கல்வியின் தரம் சிறப்பாக உள்ளதாக எடுத்துரைத்தார்

விவசாயிகளுக்கு தேவையான விதைகள் வேளாண் விதை பண்ணைகளிலிருந்து வழங்கப்பட்டு வருவதாக மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு

தமிழகத்தில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் சுற்றுலா தலங்களில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு

நடராஜன் தெரிவித்துள்ளார் கலசம்பாக்கம் தொகுதி ஜவ்வாது மலைப்பகுதியில் குற்றுலா வசதிகளை மேம்படுத்த உரிய கருத்துருக்கள் பெறப்பட்டு நிதிநிலைக்கு ஏற்ப அதுகுறித்து பரிசீலிக்கப்படும் என்று கூறினார் தமிழகத்தில் மின்இணைப்பு தேவைப்படுவோருக்கு உடனடியாக மின் இணைப்பு வழங்க வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு

தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டி பட்டியில் உள்ள வடகரையில் புதிய கால்நடை மருத்துவமனை அமைக்க முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என கால்நடை பராமரிப்புத்துறை சட்டப்பேரவையில் கூறியிருக்கிறார்

நிர்வாக வசதிக்காக அண்ணா பல்கலைக்கழகத்தை இரண்டாக பிரிக்க இது வழிவகை செய்யும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு அறக்கட்டளை சட்ட முன்வடிவு மசோதாவும் பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது

ஏற்கனவே மக்களவையில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது

திமுக உறுப்பினர் திரு

சண்முகம் பேசுகையில் ஆயுர்வேத நிறுவனத்திற்கு தேசிய முக்கியத்துவம் அளிப்பதற்கான வரையறைகளை விளக்க வேண்டும் என்று கூறினார் அஇஅதிமுக வின் எம் தம்பிதுரை பேசுகையில் தமிழகத்தில் உள்ள சித்த நிறுவனத்திற்கும் தேசிய அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று கோரினார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் கே

ராகேஷ் பேசுகையில் கேரள மாநிலத்தில் தேசிய அந்தஸ்துடன் கூடிய ஆயுர்வேத மையம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார்

ஒருங்கிணைந்த நோய் கண்காணிப்பு திட்டத்தின்கீழ் தொடர்ந்து சமூக கண்காணிப்பு முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதர் அமைச்சர் எடுத்துரைத்தார்

சென்னை கிண்டியில் உள்ள அன்னாரது சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள புகைப்படத்திற்கு மாநில அமைச்சர்கள் திரு

சண்முகம் திரு

அன்பழகன் திரு

மணியன் பெஞ்சமின் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தின் அவர் பிறந்த ஊரான கடலூரில் அவரது திருவுருப்படத்திற்கு மாநில அமைச்சர் திரு

சம்பத் மரியாதை செலுத்தினார்

இதன்காரணமாக கோவை நீலகிரி தேனி திண்டுக்கல் நாமக்கல் சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது